நரேந்திர மோடி இன்று காணொலி காட்சி மூலம் கலந்தாலோசிக்கிறார்

முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார்

சண்முகம் ஆலோசனை நடத்தியுள்ளார்

கைப்பற்றியது

இந்த கலந்துரையாடலில் முக்கியமாக சார்க் நாடுகளில் எவ்வாறு இந்த நோயை கட்டுப்படுத்துவது என்பது குறித்து ஆலோசிக்கிறார் உலக மக்கள் தொகையில் பெரும்பான்மையாக உள்ள தெற்காசிய நாடுகளில் இந்த நோய் குறித்து தடுப்பு நடவடிக்கைகள் எடுப்பது உலகத்திற்கு எடுத்துக்காட்டாக அமையும் என்று அவர் தனது ட்விட்டர் பதிவில் குறிப்பிட்டுள்ளார்

ராஜீவ் கௌபா காணொலி காட்சி மூலம் ஆய்வு நடத்தினார் அப்போது மாநிலங்கள் எந்த அளவுக்கு தயாராக இருக்க வேண்டும் என்பது குறித்தும் மக்களிடையே அதிக அளவில் விழிப்புணர்வை ஏற்படுத்தும் விதத்திவான நடவடிக்கைகள் எடுப்பது குறித்து அவர் விவாதித்தார் நோய்த்தடுப்பு மற்றும் நோயை கட்டுப்படுத்தும் முயற்சியாக தனிமைப்படுத்தப்பட்ட பிரிவு மற்றும் நோய் கண்டறியும் வசதிகளை ஏற்படுத்த வேண்டும் என்றும் விமான நிலையங்களில் குறிப்பிட்ட நாடுகளிலிருந்து வரும் பயணிகளை பரிசோதளைக்கு உட்படுத்த வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டார் தேவையின்றி வெளிநாடுகளுக்குச் செல்வரை தவிர்க்க வேண்டும் என்றும் குறிப்பாக கொரோனா வைரஸ்ஸால் அதிகளவில் உயிரிழக்கும் நாடுகளுக்கு செல்ல வேண்டாம் என்றும் மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளதாக அவர் கூறினார்

சஞ்சீவகுமார் தெரிவித்துள்ளார்

பாதிக்கப்பட்டவர்களுடன் சுமார் நான்காயிரம் பேர் தொடர்பில் இருந்ததாகவும் அவர்கள் தீவிரமாக கண்காணிக்கப்பட்டு வருவதாகவும் தெரிவித்தார்

இது தொடர்பாக சுகாதார அமைச்சகம் பல்வேறு ஆலோசனைகளை வழங்கியுள்ளது பொது நிகழ்ச்சிகளில் பங்கேற்பதை தவிர்ப்பது சோப்பை பயன்படுத்தி அடிக்கடி கைகளை கழுவுவது போன்றவற்றை கடைப்பிடிக்குமாறு கேட்டுக்கொண்டுள்ளது கைகளை கழுவாமல் கண் மூக்கு மற்றும் வாய் பகுதியை தொட வேண்டாம் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது பொது இடங்களில் எச்சில் துப்ப வேண்டாம் என்றும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது இருமல் தும்பல் வரும்போது கைகுட்டை அல்லது டிஷு பேப்பரால் வாய் பகுதியை மூட வேண்டும் என்றும் வலியுறுத்தப்பட்டுள்ளது காய்ச்சல் மற்றும் சுவாசக் கோளாறு ஏற்பட்டால் மருத்துவரை அணுக வேண்டும் என்றும் அப்போது முகக்கவசத்தை அணிந்து கொண்டு மருத்துவரை சந்திக்க வேண்டுமென்றும் மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது காய்ச்சல் மற்றும் இருமலால் பாதிக்கப்படுவோர் பிறருடன் நெருங்கி பழகுவதை தவிர்க்க வேண்டுமென்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது

கொரானா வைரஸை கட்டுப்படுத்துவது குறித்து அமைச்சர்கள் மற்றும் அதிகாரிகளுடன் கலந்து ஆலோசித்துள்ளதாகவும் அதுகுறித்த அறிக்கை விரைவில் வெளியிடப்படும் என்று தமிழக முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி தெரவித்துள்ளார் தின்டுக்கல்லில் அரசு மருத்துவக் கல்லூரி அடிக்கல் நாட்டு விழாவில் பங்கேற்ற பின் மதுரை விமான நிலையத்தில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர் கொரோனா வைரஸ் காரணமாக கல்வி மற்றும் வணிக நிறுவனங்களை மூடும் அளவுக்கு தமிழகத்தில் பாதிப்பு இல்லை என்று குறிப்பிட்டார்

செங்கல்டட்டில் நேற்று நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர்

உலக அளவில் தொழில் முதலீடு செய்ய சிறந்த மாநிலமாக தமிழ்நாடு தொடர்ந்து நீடிப்பதாகவும் அவர் கூறினார்

சி ஏ ஏ என் பி ஆர் என் ஆர் சி குறித்த விவரங்கள் தொடர்பாக அரசு தரப்பில் இஸ்லாமிய பிரமுகர்களுக்கு விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது இது தொடர்பான ஆலோசனைக் கூட்டம் நேற்று மாலை சென்னை தலைமைச் செயலகத்தில் தலைமைச் செயலர் திரு சண்மகம் தலைமையில் நடைபெற்றது இதில் சென்னை உள்ளிட்ட மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில் செயல்படும் இஸ்லாமிய அமைப்புகள் மற்றும் நிறுவனங்களின் பிரதிநிதிகள் பங்கேற்றனர் ஏற்களவே அரசு தரப்பில் சி ஏ என் பி ஆர் என் ஆர் சி குறித்த விளக்கங்கள் பற்றி தெரிவிக்கப்பட்டது இதுகுறித்து எந்த அச்சமும் கொள்ளத் தேவையில்லை என்றும் குடியுரிமை திருத்தச் சுட்டத்தினால் இஸ்லாமிய சமுதாயத்திற்கோ வேறு எந்தப்பிரிவு மக்களுக்கோ எந்தவித பாதிப்பும் வராது என்றும் அரசு தரப்பில் மீண்டும் உறுதியாக தெரிவிக்கப்பட்டது இந்த ஆவோசனை கூட்ட விவரங்கள் குறித்து முதலமைச்சரிடம் தெரிவிக்கப்படும் என அரசு தரப்பில் கூறப்பட்டுள்ளது ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்ற இஸ்லாமிய பிரமுகர்கள் இது தொடர்பான தீர்மானம் ஒன்றை பேரவையில் நிறைவேற்ற வேண்டுமென்று கேட்டுக் கொண்டனர்

செகண்ட்ஸ் பொள்ளாச்சி அருகே உள்ள ஆனைமலை புலிகள் காப்பகம் அதைபொட்டியுள்ள டாப்ஸ்லிட் வால்பாறை மாணாம்பள்ளி உவாந்தி உள்ளிட்ட ஆறு வன சரகங்களில் கடும் வறட்சி நிலவி வருகிறது இதன் காரணமாக இப்பகுதிகளில் உள்ள மரம் செடி கொடிகள் காய்ந்துள்ளதோடு குளம் குட்டை நீரோடைகள் வறண்டு காணப்படுகின்றன

மான் காட்டெருமை சிறுத்தை மற்றும் பல்வேற வனவிவங்குகளின் வளப்பகுதிகளில் ஆங்காங்கே குளங்கள் அமைத்து லாரிகள் மூலம் நீர்நிரப்பும் பணியை வளத்துறையினர் மேற்கொண்டு வரகின்றனர் இரண்டு நாட்களுக்கு ஒருமுறை வனப்பகுதிகளில் உள்ள குளங்களில் நீர்நிரப்ப்பட்டு வன விலங்குகளின் தாகம் தீர்க்கப்படுவதோடு அவை குடியிருப்பு பகுதிகளுக்கு வருவது தடுக்கப்படுவதாகவம் இந்த நீர் நிரப்பும் பணி ஜுன் மாதம் வரை மேற்கொள்ளப்படவுள்ளதாகவும் வனத்துறையினர் தெரிவித்துள்ளனர் கோவையிலிருந்து மயில் வாகனன்

மத்தியபிரதேச சுட்டப்பேரவையில் ஆளும் காங்கிரஸ் கட்சி தனது பெரும்பான்மையை நாளை நிரூபிக்க வேண்டுமென்று அம்மாநில ஆளுநர் திரு வால்ஜி டாண்டன் உத்தரவிட்டுள்ளார் தமிழகத்தில் முதன்முறையாக அரியலூர் மாவட்டத்தில் இணையதள வசதியுடன் கூடிய போட்டித் தேர்வுகளுக்கான பயிற்சி வகுப்பினை அரசு தலைமைக் கொறடா திரு ராஜேந்திரன் நேற்று தொடங்கி வைத்தார்

ராணிப்பேட்டை மாவட்டம் ஆர்காடு அடுத்த விஷாரம் அருகே ஹாதிப்பேட்டையில் சுற்றுச்சுவர் மீது வேன் ஒன்று மோதியதில் நான்கு இளைஞர்கள் உயிரிழந்தனர்

உலக நுகர்வோர் உரிமை தினம் இன்று கடைப்பிடிக்கப்படுகிறது தருமபரி மாவட்டம் தீர்த்தமலையில் மாசிமக தேர்திருவிழா நேற்று நடைபெற்றது இதில் பல்லாயிரக்கணக்கானோர் கலந்து கொண்டனர் விளையாட்டுச் செய்திகள் ஐ எஸ் எல் கால்பந்து போட்டியில் கொல்கத்தா அணி மூன்றாவது முறையாக சாம்பியன் பட்டத்தை கைப்பற்றியது

மக்களின் பாதுகாப்பிற்கு முக்கியத்துவம் தருவதாகவும் ஒவ்வொரு வாரமும் நிலைமை குறித்து ஆலோசிக்கப்பட்டு ஐ பி எல் போட்டிகளை நடத்துவது குறித்து முடிவு செய்யப்படும் என்றும் தெரிவித்துள்ளார்